வேலை தேடும் இளைஞர்களுக்கு உதவும் வகையில் பொதுவான தகுதித் தேர்வு நடத்துவதற்கான தேசிய ஆள் சேர்ப்பு முகமை ஒன்றை அமைக்கும் உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நாடு முழுவதிலும் உள்ள இளைஞர்களின் நீண்ட கால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் இம்முடிவு அமைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் பிரதமர் திரு

நாட்டில் கொரோனா பரிசோதனை வசதிகள் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருகின்றன

உயிரிழந்த நிலையிலேயே ஜிப்மருக்கு கொண்டு வரப்பட்ட மேலும் ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக பின்னர் உறுதி செய்யப்பட்டது புதுச்சேரி கொரோனா பிரச்சனையில் இருந்து தங்களைப் பாதுகாத்துக் கொள்ள கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் குறிப்பாக அலட்சியமாக உள்ளவர்களையும் அத்தகைய நபர்களுடன் தொடர்பில் உள்ளவர்களையுமே கொரோனா வைரஸ் தாக்குவதாக மாநில மக்களுக்கான கடிதம் ஒன்றில் அவர் கூறியுள்ளார் ஏற்கனவே தீவிர உடல்நலப் பிரச்சனைகள் உள்ளவர்கள் சிறு தவறு செய்தாலும் கொரோனா தாக்குதலுக்கு ஆளாக நேரும் என்பதால் கொரோனா வைரஸ் எப்படி செயல்படுகிறது என்பதை அனைவரும் நன்கு புரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழ்க்கை முறையை மாற்றிக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார் கொரோனா பிரச்சனையைத் தொடர்ந்து மருத்துவமனைகள் ஏற்கனவே நிரம்பி வருவதையும் நிலவரங்களை சமாளிக்க பெருமளவில் ஆள் பலம் தேவைப்படுவதையும் கருத்தில் கொண்டு ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலும் சமூக அளவிலும் தங்களைத் தாங்களே பாதுகாத்துக் கொள்ள மேலும் மேலும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனத் துணைநிலை ஆளுநர் கேட்டுக் கொண்டுள்ளார் சிறிய மாநிலமான புதுச்சேரியில் மருத்துவ வசதிகள் அதிகமாக இருந்தும் கொரோனா நிலவரங்கள் மோசமாகவே இருப்பதால் தனியார் மருத்துவக் கல்லூரிகளை பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து கொரோனா நிர்வாகத்திற்குப் பயன்படுத்திக் கொள்ளுதல் அவசியம் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் தவிர்க்கத் தகுந்த பிரச்சனைகள் தவிர்க்கப்படாமல் இருப்பதை பார்த்துக் கொண்டிருக்க இயலாது என்பதால் மத்திய அரசும் பிரதமர் அலுவலகமும் தலையிட்டு புதுச்சேரி அரசுக்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் எனத் தாம் கேட்டுக் கொள்வதாக வாட்ஸ்அப் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் தமிழ் மாநில காங்கிரசின் நிறுவனர் தலைவர் ஜிகே மூப்பனார் பிறந்த நாளான இன்று புதுச்சேரியில் மரப்பாலத்தில் உள்ள அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவகொழுந்து உள்ளிட்டோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியில் மாநில நிலை வங்கியாளர்க் குழுவின் கூட்டம் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது வளர்ச்சித் துறை ஆணையரும் அனைத்து துறை செயலர்கள் துணை இயக்குநர்கள் மற்றும் வங்கி அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஏனாமில் கோதாவரி வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி வருவாய்த் துறை அமைச்சர் திரு ஷாஜகான் ஆகியோர் இன்று காணொளி காட்சி மூலம் சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் ஏனாம் மண்டல நிர்வாக அதிகாரியுடன் விவாதித்தனர் குடியிருப்புப் பகுதிகளில் சூழ்ந்துள்ள வெள்ள நீரை உடனடியாக வெளியேற்றவும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து உணவு உள்ளிட்ட உதவிகளை வழங்கவும் இவர்கள் அறிவுறுத்தினர் வெள்ள நிலவரங்கள் குறித்து சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று ஏனாமில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார் நாளை முதலமைச்சரை சந்தித்து நிவாரண உதவி கோர இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

காரைக்காலில் சட்ட விரோதமாக நிலத்தடி நீர் எடுப்பவர்கள் அதை உடனடியாக நிறுத்திக் கொள்ளத் தவறினால் தேசிய பசுமைத் தீர்ப்பாயத்தின் உத்தரவுப்படி சுற்றுச்சூழல் இழப்பீட்டிற்கான அபராதத் தொகை வசூலிக்கப்படும் என காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரியில் ஏஎப்டி பஞ்சாலையை மீண்டும் செயல்படுத்தும் எண்ணம் முதலமைச்சருக்கு இருந்தால் துணைநிலை ஆளுநருடன் பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று மக்கள் நீதிமய்யத்தின் மாநிலத் தலைவர் டாக்டர் எம்ஏஎஸ் சுப்ரமணியன் கூறியுள்ளார் அதை விடுத்து ஆலை மூடப்பட்டதற்கு துணைநிலை ஆளுநர்தான் காரணம் என்று முதலமைச்சர் கூறுவது ஏற்கத்தக்கது அல்ல என்றும் துணைநிலை ஆளுநருக்கு எதிராக முதலமைச்சர் நீதிமன்றத்தை அணுகினாலும் பலன் கிடைக்க வாய்ப்பில்லை என்றும் அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார்